நிர்மலா பொதுத் துறை இந்துஸ்தான் ஏரோ நாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு அரசால் வழங்கப்பட்ட கொள் முதல் ஒப்பந்தங்கள் குறித்து காங்கிரஸ் வெளியிட்ட சந்தேகங்களை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிராகரித்துள்ளார்

அவை முதலாவது ஒத்தி வைப்பிற்கு பின்னர் நண்பகலில் மீண்டும் கூடியபோது உறுப்பினர்கள் மீண்டும் அவையின் மையப் பகுதிக்குச் சென்று கோஷம் எழுப்பிய வண்ணம் இருந்தனர்

முன்னதாக இன்று காலை அவை கூடியபோது காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரபேல் பேரம் குறித்து அவையில் அமளி ஏற்படுத்தினர் இப்பிரச்சனை குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் அவையின் மையப் பகுதியில் கூடி முழக்கம் இட்டனர்

கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் சபாநாயகர் அவையின் அலுவல்களை நண்பகல் வரை ஒத்தி வைத்தார் பகல் உணவு இடைவேளைக்கு பின்னர் அவை மீண்டும் கூடிய போது சிபிஐ யை அரசு துஷ்பிரயோகம் செய்வதாக சமாஜ்வாதி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் அலுவல்கள் மதியம் இரண்டரை மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டன அதன் பிறகு அவை கூடிய சமயத்திலும் நிலைமைகள் மாறாத்தால் அவை நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது

அணை கட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் திமுக மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இருந்த போது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடத் தவறியதாக திரு எடப்பாடி பழனிச்சாமி குற்றம் சாட்டினார் இறுதி தீர்ப்பு அப்போதே அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்தால் பிரச்சனை இவ்வளவு துரதம் வந்திருக்காது என்றும் அவர் கூறினார் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக் கூடாது என்பதுதான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த விருப்பம் என்றும் இதுதொடர்பாக அஇஅதிமுக எம்பிக் கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டு தான் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தீர்ப்பு வெளியானதைத் தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தாக்கல் செய்த மனு ஒன்றின் மீது சிறப்பு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆட்சேபித்து நாளை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு தாக்கல் செய்யப் போவதாக திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தெரிவித்துள்ளார்

புத்தாண்டு தொடங்கியதை அடுத்து டாக்டர் கிரண்பேடி இன்று செய்தியாளர்களைச் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு வழங்குவது பல ஆண்டுகளாக நடைமுறையாக மட்டுமே இருந்துள்ளது என்று கூறினார் மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது நாடாளுமன்றத்தின் கையில் உள்ளது என்றும் கூறிய அவர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் தேவையான மத்திய நிதி கிடைக்கும் என்றும் தற்போது தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் புதுச்சேரி அரசை கண்டித்துள்ளதாகவும் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்க கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாநில அந்தஸ்து கோரி முதலமைச்சருடன் புதுடெல்லி சென்று திரும்பிய அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களின் உணர்வுகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவையின் கடமை என்றும் அதன் அடிப்படையில் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து கோரி பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முழு மாநில அந்தஸ்து விஷயத்தில் பாஜக நிலை குறித்து அக்கட்சி தலைமை விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

போக்குவரத்து புதுவை அரசின் போக்குவரத்து துறை பேன்சி வாகனப் பதிவு எண்களை இணையதளம் மூலமாக ஏலம் விட இருக்கிறது

ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணியை டெஸ்ட் தொடரில் இந்தியா வெற்றி கொள்வது இதுவே முதல் முறையாகும்

ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்றுள்ள இந்திய அணிக்கு குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ரிசர்வ் வங்கி தற்போது நாட்டின் பணப்புழக்கத் தேவைகள் பெரும்பாலும் பூர்த்தியாகி விட்ட போதிலும் பணப் புழகத்தில் தட்டுப்பாடு இருந்தால் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணப் புழக்க நிலவரங்களை ரிசர்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவைகளின் அடிப்படையில் பணப்புழக்கம் அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார் சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் நடப்பு நிலவரங்களை மதிப்பிட இன்று காலை சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் பிரதிநிதிகளை தாம் சந்தித்துப் பேசியதாகவும் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் அமலாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்தார் பணப் புழக்கத் தேவைகள் குறித்து வங்கியல்லாத நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை தாம் சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு அரசு வழங்கிய கொள்முதல் ஒப்பந்தங்கள் குறித்து காங்கிரஸ் வெளியிட்ட சந்தேகங்களை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நிராகரித்துள்ளார் ரபேல் பேரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் அமர்வில் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன புதுவையில் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு ஏழை குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார்